அந்நாட்டு மன்னர் மற்றும் இளவரசர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இருநாடுகளும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவுள்ளன

குறிப்பாக எண்ணெய் எரிவாயு பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சிவில் விமானப்போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான குழு

இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் எதிர்னல முதலீடு முயற்சி அமைப்பின் சார்பில் நடைபெறும் மூன்றாவது கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றவிருக்கிறார் இதில் இந்தியாவின் பொருளாதாரம் அதன் சவால்கள் புதிய வாய்ப்புகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி பேசவுள்ளார் மேற்காசிய பகுதியில் நடைபெற்று வரும் மோதல்கள் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் திரு மோடி அப்பகுதியில் உள்ள நாடுகள் பொறுப்புணர்ந்து நடந்துகொள்ளவேண்டும் என்றும் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டார்

இந்த பகுதியில் அமைதி மற்றும் பாதுகாப்பை பலப்படுத்த இரு நாடுகளும் முயற்சி எடுத்து வருவதாகவும் அதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும குறிப்பிட்டார் சவுதிஅரேபிய மன்னர் மற்றும் இளவரசர் ஆகியோரின் சிறப்பான முயற்சி காரணமாக இருநாடுகளின் உறவு மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் எண்ணெய் விலையில் மாற்றம் இல்லாமல் இருந்தால் உலக பொருளாதாரம் வளர்ச்சி கானும் என்றும் இந்தியாவின் எரிசக்தி தேவையை சவுதிஅரேபியா பூர்த்தி செய்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கான கழுகமான நட்புரீதியிலான குழலை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதன்மூலம் சர்வதேச வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பதாகவும் அவர் கூறினார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஜப்பானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாரோ கோனோவிடம் இருநாடுகளின் நல்லுறவு குறித்தும் ஆசிய பகுதியில் பாதுகாப்பு குறித்தும் தொலைபேசி வழியே இன்று விவாதித்தார் இந்திய ஜப்பான் நாடுகளுக்கிடையே பாதுகாப்புத்தறையில் நிலவி வரும் ஒத்துழழப்பு குறித்து திரு ராஜ்நாத்சிங் திருப்தி தெரிவித்தார் கடந்த மாதம் ஜப்பான் சென்றிருந்தபோது அந்நாட்டு பிரதமர் திரு ஜின் ஷோ அபே அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு டக்கேஸி இவாயா வை சந்திப்பு குறித்து நினைவு கூர்ந்தார் அடுத்தமாதம் பாங்காக்கில் நடைபெறவுள்ள ஆசியான் நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தில் திரு டாரா கோனோவை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார் சமீபத்தில் ஐப்பானில் வீசிய சூறாவளியில் உயிர் இழந்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த வருத்தத்தை திரு ராஜ்நாத் தெரிவித்துக்கொண்டார் இந்த சூறாவளியின் போது ஜப்பான் அரசு மேற்கொண்ட தீவிரமான மீட்புப்பணிகள் குறித்து அவர் பாரட்டு தெரிவித்தார்

திரு பாப்டே வை தலைமை நீதிபதியாக நியமிக்கும் உத்தரவில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று கையெழுத்திட்டார் அதன்பிறகு சட்ட அமைச்சகம் இன்று அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது தற்போதைய தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் சட்ட அமைச்சகத்திற்கு இம்மாத தொடக்கத்தில் நீதிபதி பாப்டேவின் பெயரை உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி என்ற முறையில் பரிந்துரை செய்திருந்தார்

இத்தொடர்பாக அவர் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் பின்னர் இன்று மாலை உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கலை நேரில்தெரிவித்த அவர் பத்து லட்சம் ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கினார் முன்னதாக பொது மக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் பாத்திமா புதூரில் சிறுவன் சுஜித் வில்சன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது

இந்தப்பகுதியை குறித்து பாகிஸ்தான் சர்ச்சைக்குரிய கருத்துகளை பரப்பி வரும் நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது இந்த குழு

இந்திய நரேந்திரமோடி நேற்று விரிவாக எடுத்துரைத்தார் பயங்கரவாதத்தை ஆதரிப்போருக்கும் அதளை ஊக்குவிப்போருக்கும் எதிராக உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு னஷ்மீர் லடாக் பகுதிகளில் உள்ள கலாசச்சார வித்தியாசுங்களை நேரில் னண்பதற்கு இது மாபெரும் வாய்ப்பாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

இந்த விழாவில் பேசிய குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தனியார் நிறுவனங்கள் சமுதாய முள்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் தரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும் அதேநேரத்தில் சமுதாயம் மற்றும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார்

நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பல வர்த்தக நிறுவனங்களின் குடும்பங்கள் இன்றும் தங்களுடைய சமுதாய கடமையை உணர்ந்து தொடர்ந்து செயல்படுவதற்கு பாராட்டு தெரிவித்தார்

மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் நினைவு சொற்பொழிவு நடைபெற்ற தில்லி பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை மேலும் வலுவடைய செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் குறைவானவர்கள் பங்கேற்பதும் தரமிக்க விவாதங்கள் நடைபெறாமல் இருப்பதும் வருத்தமளிப்பதாக குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார்

இந்த பேச்சுவார்த்தை இரண்டுநாட்கள் நடைபெறுகிறது இதில் வர்த்தகம் முதலீடு தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் எரிசக்தி பாதுகாப்பு தீவிரவாதம் மற்றும் வளர்ச்சிப்பனிகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளன இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் இருநாட்டு தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இத்துறைகளில் தத்தமது அனுபவங்களை பகிரிந்துகொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் நாடாளுமன்ற அவைத்தலைவர் டாக்டர் ஷர்மி இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி வைக்கிறார் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் மோமென் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்துகொள்கிறார்

இது தொடர்பாக இன்று மீண்டும் முயற்சி எடுக்கப்படும் என்று திரு போரீஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சித்தலைவர் ஜரமி ஊர்பின் உடன் ஆலோசனை மேற்கொண்டபின் மீண்டும் வாக்கெடுப்பு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

நிகத் ஜரீன் சுமித் சங்வான் ஆஷிஷ் வான்லிம்புயா சிம்ரன்ஜீத் கவுர் பூஜா ராணி ஆகியோர் வெவ்வேறு பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

ஹங்கேரியின் புடாபெஸ்ட்டில் இன்று நடைபெற்ற அரையிறுதி போட்டியில் அவர் அஜர்பஜானின் அபுபக்கரிடம் தோல்வி அளடந்ததன் மூலம் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் பங்கேற்கிறார்